கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது

டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பருவதேர்வு முறைகளை ரத்து செய்வது குறித்து எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

ஒரு கிலோ கிலோமீட்டர ஒன்னேகால் கிலோமீட்டர் இருக்கிக்னறவர்கள் செல்லலாம் என்ற நிலை இருக்கிறது இது இந்தியாவிலேயே பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு ஆகவே இது கொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அதற்னன கிட்டங்கள் இந்த அரக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கூலத்தின் அடிப்படயில் இதை நிறைவேற்றகின்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாகும் குடும்ப அட்டைதாரர்கள் எந்தவொரு நியாயவிலைக்கடைகளிலும் பொருட்களை வாங்குவதற்கான வசதி பரிட்சார்த்த அடிப்படையில் நெல்லை மற்றும் துத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படவுள்ளதாக உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் ஆணையர் திரு இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு சஜன்சிங் கூறியுள்ளார்

ஒன்றாம் தேதி பிட்ரவரியிலிருந்து நம்ம துத்துக்குடி திருநெல்வேலி இந்த இரண்டு மாவட்டங்களில் இன்ட்ரா ல்டேட் போர்டபிளிட்டி அந்த பெசிலிட்டி நாம வாஞ்ச் பண்ணப்போறோம்

இத்தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நேரு யுவகேந்திரா சங்கதனின் மாநில இயக்குனர் திரு நடராஜ் பழங்குடியின இளைஞர்களின் ஆற்றல் நாட்டின் முள்னேற்றத்திற்காக பாடுபடுவதற்கு இந்த கலாச்சார முகாம் உதவிடும் என்று கூறினார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு நேரு யுவகேந்திரா இதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு நடராஜ் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்னொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் இத்தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான உஹானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது

நாமக்கல் மாவட்டம் மங்களம் ஊராட்சியில் சேலம் மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன

ஹாமில்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ரோஹித் சர்மா கடைசி இரண்டு பந்தில் இரண்டு சிக்சர் அடித்து வெற்றியை உறுதி செய்தார்

நான்காவது போட்டி நாளை மறுநாள் வெலிங்டனில் நடைபெறவுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிழுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது